ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன

நடைபெற்று வருகின்றன நிலைமையை நேரில் கண்டறிய பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை ஒடிசா செல்லவிருக்கிறார்

ஜப்பான் கடல்பகுதியில் வடகொரியா குறுகிய தூர ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளது

எம்பிபிஎஸ் பிடிஎஸ் உள்ளிட்ட மருத்துவ பட்டப் படிப்புகளுக்கான நீட் தேர்வுஇன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்குகிறது

மோதுகிறது

ஐம்மு கஷ்மீர் மாநிலம் அனந்தநாக் தொகுதிக்குட்பட்ட லடாக் புல்வாமா மற்றும் சோபியான் மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் நாளை வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது

இந்த தொகுதிகளில் அரசியல் கட்சித் தலைவர்களின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது பிரதமர் திரு நரேந்திர மோடி உத்தரப்பிரதேசத்தின் பாதோதியில் இன்று பிஜேபி வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்தபோது உலகம் முழுவதும் இந்தியாவுக்கு மதிப்பு ஏற்பட்டுள்ளது என்றார்

மத்தியப்பிரதேசத்தின் சாகர் குவாலியர் ஆகிய இடங்களிலும் இன்று நடைபெறும் பிரச்சார பொதுக்கூட்டங்களில் அவர் பங்கேற்கிறார் பிஜேபி தலைவர் திரு அமித் ஷா ஹரியானா மற்றும் பஞ்சாபில் பிரச்சாரம் செய்யவுள்ளார் பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் செல்வி மாயாவதி உத்தரபிரதேசத்தின் அம்பேத்கர் நகர் பிரதாப்கட் ஆகிய இடங்களில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வார் ஃபோனி புயலால் பாதிக்கப்பட்டுள்ள ஒடிசாவில் மீட்பு மற்றும் நிவாரணப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இந்திய கடற்படையினர் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உணவுப்பொருட்கள் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை விநியோகித்து வருகின்றனர்

கட்மாட் ஜாவத் ஆகிய கப்பற்படை கப்பல்கள் மூன்று ஹெலிகாப்டர்களுடன் பூரி அருகே உள்ள பகுதிகளில் வான்வழி ஆய்வுக்கு உதவி செய்து வருகின்றன

இவர்களுக்கான நிவாரண பணிகளை மாநில அரசு தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது ஃபோனி புயலால் புவனேஷ்வர் கட்டாக் பூரி ஆகிய நகரங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இம்மாநிலத்தின் நிலைமைய நேரில் கண்டறிய பிரதமர் திரு நரேந்திரமோடி நாளை ஒடிசா செல்லவிருக்கிறார் ஒடிசா முதலமைச்சர் திரு நவீன் பட்நாயக்குடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலைமை குறித்து விசாரித்த பிரதமர் மத்திய அரசின் உதவி தொடரும் என்று உறுதியளித்தார் புவனேஷ்வர் விமான நிலைய செயல்பாடும் கோபால்பூர் துறைமுக செயல்பாடும் இயல்பு நிலைக்கு வந்துள்ளன இதற்கிடையே புயலால் பாதிக்கப்பட்ட ஒடிசா மாநிலத்தில் நீட் தேர்வு ஒத்தி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் பிஜேபி தலைவரான திரு குவாம் முகமது மீர் தீவிரவாதிகளால் கட்டுக்கொல்லப்பட்டதற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் இம்மாநிலத்தில் கட்சியை வலுப்படுத்த முகமது மீரின் பங்களிப்பு எப்போதும் நினைவு கூரப்படும் என்று அவர் டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் இத்தகைய வன்முறைக்கு நாட்டில் இடமில்லை என்று பிரதமர் அதில் குறிப்பிட்டுள்ளார் குலாம் முகமது மீரின் குடும்பத்தாருக்கும் அவரது ஆதரவாளர்களுக்கும் பிரதமர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் பிஜேபி தேசிய தலைவர் திரு அமித் ஷாவும் முகமது மீர் கொல்லப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் இத்தகைய செயல்களால் பிஜேபி தொண்டர்களின் மனஉறுதியை தொலைத்து விடமுடியாது என்று அவர் கூறியுள்ளார் ஜப்பான் கடற்பகுதியில் வடகொரியா குறுகிய தூர ஏவுகணைகளை செலுத்தி சோதனை செய்துள்ளது நேற்று நடைபெற்ற இந்த சோதனையை வடகொரிய ்அதிபர் திரு கிம் ஜோங் உன் பார்வையிட்டதாக அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது இந்த ஒத்திகை பாதுகாப்பு படைபிரிவிகளின் செயல்திறனையும் பலவகைப்பட்ட ராக்கெட் செலுத்தும் சாதனங்களின் துல்லிய தன்மையையும் சோதித்து பார்ப்பதுதான் என்று அந்த ஊடக செய்தி தெரிவிக்கிறது ஒராண்டுக்கு பின் முதல்முறையாக குறுகிய தூர ஏவுகணை சோதனையை வடகொரியா தற்போது மேற்கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது வடகொரியாவின் சோதனை பற்றி கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் திரு டெனால்ட் ட்ரம்ப் அந்நாட்டு அதிபர் அளித்த வாக்குறுதியை மீறமாட்டார் என்ற நம்பிக்கை உள்ளது என்றார் வடகொரியாவின் பொருளாதார பலம் என்ன என்பதை திரு கிம் ஜோங் உன் முழுமையாக உணர்வார் என்றும் அதனை சீர்குலைக்கும் செயல் எதையும் அவர் செய்யமாட்டார் என்றும் தாம் நம்புவதாக திரு ட்ரம்ப் தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார் அகஸ்டா வெஸ்ட்லேண்ட் ஹெலிகாப்டர் ஊழல் வழக்கில் அரபு நாட்டைச் சேர்ந்த முதலீட்டாளர் உமர் அலி பால்சராப் புக்கு எதிராக பிணையில் வெளி வர இயலாத வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கை விசாரித்து வரும் சிறப்பு நீதிபதி அரவிந்த் குமார் அமலாக்கத்துறையின் மனுவை ஏற்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்

அந்த அவங்கிக் கணக்கின் உரிமையாளர் உமர் அலி பல்சராஃப் இந்த வழக்கில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் மக்கள் பிரதிநிதிகள் நாடாளுமன்ற மற்றும் சட்டப்பேரவையில் தங்கள் பதவிக்காலத்தை நாட்டை மேம்படுத்தும் பணிகளில் செலவழிக்க வேண்டும் என குடியரசுத் துணைத்தலைவர் திரு எம் வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டுள்ளார் புதுதில்லியில் புத்தக வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர் வேளாண் கல்வி மருத்துவ சேவை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டில் அரசின் திட்டங்களை சிறப்பாக செயல்டடுத்த ஏதுவாக இவர்கள் பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார்

கோயம்புத்தூர் சென்னை கொல்கத்தா மும்பை தில்லி ஐதராபாத்

இலங்கையில் நேரிட்ட தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் வெளிநாட்டிற்கு சென்று ஐ எஸ் தீவிரவாதிகளிடம் பயிற்சி பெற்றுள்ளதாக கூறப்படும் தகவல்களுக்கு போதுமான ஆதாரமில்லை என்று அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா தெரிவித்துள்ளார் கொழும்புவில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் பயிற்சி பெற்றவர்களில் பெரும்பாலானோர் குண்டுவெடிப்பு சம்பவம் மற்றும் பாதுகாப்புப்படையினரின் தேடுதல் நடவடிக்கையின்போது உயிரிழந்துவிட்டதாக அவர் கூறினார் ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியா உள்ளிட்ட ஐந்து ஆசிய நாடுகளுக்கு வழங்கப்பட்ட விதி விலக்கை ட்ரம்ப் நிர்வாகம் நிட்டிக்காதது குறித்து இங்கிவாந்து ஜெர்மனி பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் கவலை தெரிவித்துள்ளன ஈரானின் அனு சோதனை காரணமாக அமெரிக்கா அந்நாட்டின் மீது பல்வேறு தடைகளை விதித்து வருகிறது இதன் காரணமாக ஏற்கெனவே பொருளாதார ரீதியில் பின்னடைவுகளை சந்தித்து வரும் ஈராளிடமிருந்து ஆசியாவின் ஐந்து நாடுகள் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய அமெரிக்கா தடை விதித்தது இதற்கு விதிவிலக்கு நீடிக்கப்படாததால் சில நாடுகள் கவலையை வெளிப்படுத்தியுள்ளன தாய்லாந்து மன்னர் மகா வஜ்ர லாங்கார்ன் முடிசூட்டும் விழாவின் இரண்டாவது நாள் நிகழ்ச்சி இன்று வரலாற்று சிறப்புமிக்க பாங்காங் நகரின் மையப்பகுதியில் நடைபெறுகிறது

கோலாலம்பூரில் நடைபெற்று வரும் ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன் பட்டத்திற்கான இறுதிப் போட்டியின் ஆடவர் பிரவில் இன்று இந்தியாவின் சவ்ரவ் கோஷல் ஹாங்காங்கின் லியோ ஆ குள் மிங் ஐ எதிர்கொள்கிறார் மகளிர் பிரிவில் ஜோஷ்னா சின்னப்பாவை அனி ஆ எதிர்கொள்கிறார்